ஒத்துழைப்பால் சாத்தியமானதாக பிரதமர் திரு

எடப்பாடி கே

கொள்கை தேக்கத்தால் தடைபட்ட வர்த்தக நடைமுறைகள் தற்போது தெளிவான சிந்தனையுடன் சீரமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதன்மூலம் நடப்பு கணக்கு பற்றாக்குறை சரிசெய்யப்பட்டு பணவீக்கம் குறைந்துள்ளதாக எடுத்துரைத்தாா் மக்களின் எண்ணங்கள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றி புதிய இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக கூறிய பிரதமா் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தை எட்ட இளைஞர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி இன மொழி மத வேறுபாடுகளைக் கடந்து அனைத்து தரப்பினரின் தேவைகளையும் தமது அரசு பூர்த்தி செய்து வருவதாக கூறிய பிரதமர் அனைவருக்கும் வீடு திட்டம் பொலிவுறு நகரங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார் பிரதமர் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான கிஸான் சம்மான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்திரப்பிரதேசம் கோரக்பூரில் நாளை தொடங்கி வைக்கிறார்

தமிழகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இத்திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையிலிருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் இளைஞா்நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை சாா்பில் தா்மபுரி விளையாட்டு விடுதிகள் விழுப்புரம் நாமக்கல் மாவட்டங்களில் பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கம் விடுதிக்கட்டிடம் அறிவியல் மைய ஆய்வுக்கூடம் கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் பெரம்பலூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழிலாளர் அலுவலகக்கட்டிடம் மற்றும் அரசு தொழிற்பயிற்சி நிலையக் கூடுதல் கட்டிடம் மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையம் மெய்நிகர் கற்றல் வலைதளம் உள்ளிட்டவை இதில் அடங்கும்

பெஞ்சமின் நிலோ

சரோஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் பேரூராட்சிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இந்த ஆண்டு இறுதிக்குள் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் நிறுவப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்முகாமில் விடுபட்ட வாக்காளர்கள் தங்கள் பெயரை சேர்த்தல் நீக்கல் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

நாமக்கல் நல்லிப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி கோட்டை நகராட்சி உயா்நிலைப்பள்ளி மையங்களை மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி

ஆசியா மரியம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நெல்லையில் இந்த இரண்டு நாள் முகாமை தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகா் சதீஷ் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவா்கள் பொதுமக்களிடம் விழிப்புணா்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா்

நடராஜன் ஆய்வு செய்தார்

கிருஷ்ணகிரி மாவட்டம் கிராமசபைக் ஒசூரை அடுத்த தொரப்பள்ளியில் கூட்டத்தில் மக்களை இன்று நேரில் சந்தித்த அவர் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களின் அடிப்படை தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றார்

தர்மபுரி மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின்கீழ் தகுதியுடைய விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வரும் திங்கள் செவ்வாய் புதன்கிழமைகளில் நடைபெறும் சிறப்பு முகாமை விடுபட்டுள்ள சிறு குறு விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி

பிள் பிரிவில் இன்று இந்தியாவின் அஞ்சும் மௌட்கில் அபூர்வி சந்தேலா இளவேனில் வாளரைவன் பங்கேற்கின்றனா்